தமிழகத்தில் சிறப்பு குறைதீர் முகாம் திட்டத்தின்கீழ் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் நாளைமுதல் வழங்க இருப்பதாக அமைச்சர் திரு

தங்கமணி கூறியிருக்கிறார்

சீன ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதி குற்றில் சாத்விக் சிராக்ஷெட்டி இணை லீ ஐஃன் ஹி லியூசென் இணையை இன்று எதிர்கொள்கிறது

இதனிடையே பொருளாதார ஸ்திர தன்மை குறித்து மத்திய நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உயர் அதிகாரிகள் மற்றும் வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் செயல்பாடு கணினி நிதி பரிமாற்ற திட்டங்களின் பாதுகாப்பு போன்றவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சம் தெரிவித்துள்ளது பாரத ஸ்டேட் வங்கி பாரத ஸ்டேட் வங்கி அனைத்து வட்டி விகிதங்களையும் குறைத்து மும்பையில் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது

வெங்கய்ய நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு

பிஜேபி செயல்தலைவர் திரு

பிரகாஷ் ஐவ்டேகர் உள்ளிட்டோரும் திரு அத்வானி க்கு வாழ்த்து தெரிவித்தனர் அமீத்ஷா பேரிடர் மேலாண்மை துறையில் உலக அளவிலான ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இதனிடையே ஹிமாச்சல பிரதேசம் தரம்சாலாவில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நிறைவு விழாவிலும் திரு அமீத்ஷா இன்று பங்கேற்கிறார்

நேரடி வரியை வசூலிப்பதற்கான திட்டம் முன்னதாக நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது

இந்த எண்ணை பயன்படுத்தாமல் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் செல்லுபடியாகாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார்

பழனிசாமி சென்னையிலிருந்து காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார்

மதுரையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர்

வினய் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

எடப்பாடி கே

தங்கமணி சிறப்பு குறைதீர் முகாம்கள் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீதான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் நாளைமுதல் பயனாளிகளுக்கு வழங்க உள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

மெகராஜ் மாவட்ட உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

உதயகுமார் மதுரை திருமங்கலத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் இன்று துவக்கி வைத்தார்

இம்முகாமின் அடிப்படையில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின்கீழ் மேல்சிகிச்சை அளிக்க பரிந்துரை செய்யப்படுவர் என்றார்

சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கோமுகி அணையிலிருந்து மாநில சட்ட அமைச்சர் திரு

சண்முகம் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவைத்தார் மழை காரணமாக அணை நிரம்பியதை அடுத்து தண்ணீர் திறக்கப்பட்டது

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் வீரமா முனிவர் தமிழறிஞர் வீரமாமுனிவரின் பிறந்தநாள் தமிழ் அகராதி இயல் நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை மெரீனா கடற்கரையில் உள்ள அன்னாரது திருவுருவசிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் திரு

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இத்தாலியில் பிறந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி தென்தமிழகத்தில் சமய சமூக பணிகளோடு தமிழை பிழையற கற்று இலக்கிய இலக்கண நூல்களை படைத்த தனிச்சிறப்புக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாம்பன் வாய்ஸ் பாம்பன் தீவை ராமேஸ்வரத்துடன் இணைக்கும் புதிய பாலம் கட்டும் பணிகள் பூமி பூஜையுடன் இன்று தொடங்கின

தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்